பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் இந்த கொடூர தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நரேந்திரமோடி நாளை புதுதில்லி ரயில் நிலையத்தில் தொடங்கி வைக்கிறார்

லக்னோவில் இருந்து ஈராக்கின் நஜாஃப் நகருக்கு நேரடி விமான போக்குவரத்தை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று தொடங்கிவைத்தார்

முன்னேறியுள்ளார்

வெடிபொருட்களை ஏற்றிச்சென்ற வாகனத்தை மோதி தீவிரவாதிகள் இந்த தூக்குதலை நடத்தியுள்ளனர்

மத்திய ரிசர்வ் படையின் தலைமை இயக்குனர் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் இந்த சம்பவம் குறித்து விரிவாக எடுத்துக்கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி கஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய படையினரின் உயிர் தியாகம் வீண்போகாது என்றும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு ஒட்டுமொத்த தேசமே ஆதரவு கரம் நீட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பயங்கரவாத தாக்குதல் கோழைத்தனமானது என்றம் தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த கொடிய தாக்குதலுக்கு ஜெய் இ முகமது தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது தில்லி அரசு அதிகாரிகளின் நியமனம் மற்றம் இடமாற்றம் தொடர்பான அதிகாரம் குறித்த வழக்கினை கூடுதல் நீதிபதிகளைக் கொண்ட அமா்வுக்கு மாற்ற் உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஏ கே சிக்ரி திரு அசோக்பூஷன் ஆகியோரைக் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியதை அடுத்து அதனை கூடுதல் அமா்வுக்கு மாற்ற பரிந்துரை செய்தது நாட்டின் முதலாவது அதிவேக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை புதுதில்லி ரயில் நிலையத்தில் தொடங்கி வைக்கிறார்

ரயிலின் வேகத்திற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு அம்சங்களும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் அமைக்கப்பட்டுள்ளது

ஏக காலத்தில் இந்த தண்டனையை அனுபவிக்கவேண்டும் என்றும் இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட தனி நீதிபதி திரு அரவிந்த் குமார் சக்சேனாவின் உடல் நிலை குறித்து விரிவான மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டார்

அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தேர்தல் நேரங்களில் ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளில் அரசியல் பன்முகத்தன்மையுடன் கலாச்சாரம் மற்றும் மொழியின் பன்முகத்தன்மையையும் கருத்தில்கொள்ளவேண்டும் என்று பிரசார்பாரதியின் தலைவர் திரு ஏ சூரியபிரகாஷ் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று தொடங்கிய தேர்தல் காலங்களில் செய்திப்பிரிவின் பணிகளுக்கான பயிலரங்களில் பேசிய அவர் அகில இந்திய வானொலி செய்திகளும் தூர்தர்ஷன் செய்திகளும் உறுதிசெய்யப்பட்ட தகவல்களை அளிப்பதுடன் நடுநிலை செய்திகளை வழங்கி வருவதாக கூறினார் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தெளிவான கண்ணோட்டம் தேவை என்றும் திட்டமிடுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் திரு அமித் காரே செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் நிலை இருந்தாலும் உறுதிசெய்யப்பட்ட தகவல்களை மட்டுமே வழங்கவேண்டும் என்று கூறினார் பிரசார்பாரதியின் செயல்பாடுகளுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் செய்திப்பிரிவு இயங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார் வரவிருக்கும் தேர்தல் தொடர்பான செய்திகளை வழங்கும்போது ஆதாரப்பூர்வமான செய்திகளை மட்டுமே வழங்கவேண்டும் என்றும் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் செய்திகளுக்கு நம்பகத்தன்மை மட்டுமே சிறந்த ஆதாரமாக விளங்குவதாக கூறினார்

விழாவில் பேசிய செய்திப்பிரிவின் தலைமை இயக்குநர் ஈரா ஜோஷி மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வழங்குவதில் அகில இந்திய வானொலி சிறப்பான பணியாற்றி வருவதாக கூறினார் லக்னோவில் இருந்து ஈராக்கில் உள்ள நஜாஃப்புக்கும் இடையிலான நேரடி விமான போக்குவரத்தை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியல் பேசிய அவர் நாட்டின் தொலை தூரப்பகுதிகளுக்கும் விமான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுவருவதாக தெரிவித்தார் லக்னோ மற்றும் அதை கற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஷியா முஸ்வீம்கள் நீண்ட நாட்களாக நஜாஃப்புக்கு விமான போக்குவரத்து வேண்டுமென கோரி வந்ததாகவும் இன்று அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் லக்னோவில் இருந்து நஜாஃப்புக்கு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் விமானம் இயக்கப்படும் என்றும் ஐந்தரை மணி நேரத்தில் இது சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்குள்ளார்

தொற்றா வியாதிகளின் தாக்கம் அதிகரித்து வருவது குறித்து குடியரசுத்துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கவலை தெரிவித்துள்ளார்

தொற்றா நோய்களின் தாக்கம் குறித்தும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் நாடு தமுவிய விழிப்புணர்வு பிரசாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறத்தினார்

இதயநோய்கள் புற்றுநோய் மற்றும் தீவிர கவாச பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மருத்துவ சமுதாயத்தினர் முழு முயற்சி எடுக்கவேண்டும் என்று வலியுறுத்தினார்

ஈரோட்டில் நெசவாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் ஜவுளித்துறையில் உள்ள நெருக்கடிநிலை குறித்து ஆய்வு செய்வதாகவும் நெசவாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார்

தேசிய சீனியர் பேட்மின்டன் சாம்பியன் போட்டியில் பி வி சிந்து கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார்